பாதுகாப்புடன் உள்ளதாக தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது

ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது

தமிழகத்தில் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்

தெரிவித்துள்ளார்

கவுண்டவுன் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் சில பகுதிகளில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடைபெற்றதாக சமூக ஊடகங்களில் வெளியாள தகவலை அடுத்து அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடைபெற்றதாக வெளியான தகவல்களை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது

ஆயுதம் ஏந்திய மத்திய படை காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது வாக்கு எண்ணிக்கை நாளன்று வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர் முன்னிலையில் பாதுகாப்பு அறைகள் திறக்கப்படும் என்றும் அந்தக் காட்சிகளும் காணொலியில் பதிவு செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்படாத கூடுதவாள இயந்திரங்கள் கொன்டு செல்லப்பட்ட காட்சிகள் ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நிகழ்வுகள் தவறாக சித்தரிக்கப்பட்டு உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகுந்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டு உள்ளதாகவும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்தவித முறைகேடோ தவறோ நடக்க வாய்ப்பில்லை என்றும் தேர்தல் ஆணையம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் மிள்ளனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சந்தேகத்திற்கு இடமாள வகையில் வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறானவை என்று உத்தரப்பிரதேச தலைமத் தேர்தல் அதிகாரி திரு வெங்கடேஸ்வரலுவும் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தைப் பொறுத்தவரை மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களும் பாதுகாப்பான அறைகளில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடப்பதாக புகார் தெரிவித்திருப்பது தமக்கு கவலை அளிப்பதாகக் கூறியுள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அப்போதுதாள் தேர்தல் ஆணையத்திள் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு இயந்திரங்களை மிகவும் பாதகாப்பாக வைக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்குத்தான் உள்ளது என்றும் திரு பிரணாப் முகர்ஜி குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவாள வாக்குகள் எண்ணிக்கை நாளை மறுநாள் மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

காகிதம் பென்சில் மட்டும் கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் முகவர்களுக்குத் தேவையான அனைத்தும் மையத்திலேயே கிடைக்கும் என்றும் வெளியில் சென்ற முகவர்கள் மீண்டும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதி கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அதில் பதிவான வாக்குகள் ஒப்புகைச் சீட்டு இயந்திரத்தில் உள்ள பதிவுடன் சரிபார்க்கப்படும் என்றம் அவர் கூறினார் நாளை மறுநாள் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதாக அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு கற்றுக்குப் பின்னும் முடிவுகள் இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு நாடாளுமன்றத் தொகுதியிலும் பதிவான தபால் வாக்குகள் ஒன்றாகச் சேர்த்து எண்ணப்படும் என்றும் அவர் கூறினார் வாக்கு எண்ணிக்கை நாளன்று டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார்

பள்ளி திறக்கும் நாள் அன்றே அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் விலையில்லா பாடநூல்கள் நோட்டுப்புத்தகம் மற்றும் இதர விலையில்லா பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மாணவர்களுக்கு விநியோகிக்க வேண்டிய அனைத்துப் பொருட்களும் தேவையான அளவில் மாவட்ட கல்வி அலுவலக மையங்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அனுப்பிவைக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இறதிக்கட்டப் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன

செலத்தப்படுவதை னன்பதற்கு பார்வையாளர் மாடத்தை இஸ்ரோ அமைத்தள்ளது தோட்டக்கலை பயிர் சாகுபடியில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக மாநில ஆஞநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

ஒவ்வொரு ஆண்டும் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பு பத்து சதவீதம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தோட்டக்கலைப் பயிர்களை பாதுகாப்பதற்கு நுண் நீர் பாசனத் திட்டத்தை தமிழகம் சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய தோட்டக்கலை இயக்கமும் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறினார்

தில்லியில் அவரது நினைவிடமான வீர்பூமியில் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முன்ஜி முன்னாள் குடியரசு துணைத்தலைவா் திரு ஹமீத் அன்சாரி முன்னாள் பிரதம் டாக்டர் மன்மோகன்சிங் மற்றம் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மல்தூவி அஞ்சலி செலுத்தினர் ராஜீவ்னந்தியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அவருக்கு புகழஞ்சலி செலத்தியுள்ளா் அவர் உயிர் நீத்த இடமாள ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்தில் தமிழ்நாடு னாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு முனியப்பா உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் சர்வசமய பிரார்தனையும் நடைபெற்றது ராஜீவ்னந்தியின் நினைவு நாள் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அனைத்து தேர்தல் பிரிவு அலுவலர்களுக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை செய்துவைத்தார் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குனர் திரு ராஜேந்திரன் முன்னிலையில் ஊழியர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதற்கிடையே பெங்களூருவில் இருந்து பல்வேறு மாநிலங்கள் வழியாக கொண்டுவரப்பட்ட ராஜீவ் ஜோதி அவரது நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய போது உயிரிழந்தவர்களின் ஒராண்டு நிறைவையொட்டி அவர்களது குடும்பத்தினர் சார்பில் வீடு கோவில் மற்றும் கல்லறையில் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் வேறு எந்த அமைப்புகளும் இதில் பங்குபெற அனுமதி இல்லை என்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு முரளி ரம்பா தெரிவித்துள்ளார்